அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

மிதர்வால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சைப்ரஸ் தலைநகர் நிக்கோசியாவில் சைப்ரஸ் பல்கலைக்கழக மானவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மத்தியில் இன்று உரையாற்றிய அவர் தொழில்நட்பங்கள் மேம்படும்போது பெரிய அளவில் திறன்களை மேம்படுத்திக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றார் ஒன்றரை கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் உலகத்தரத்தில் கல்வி நிறுவனங்கள் அமையவேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக குடியரசுத்தலைவர் தெரிவித்தார்

சைப்ரஸ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரவீந்திநாத் தாகூரின் மாா்பளவு சிலையையும் குடியரசுத்தலைவர் திறந்து வைத்தார் சைப்ரசில் தனது பயணத்தை நிறைவு செய்த குடியரசுத்தலைவர் மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பல்கேரியா சென்றடைந்தாா் பல்கேரிய தலைநகர் சோபியாவில் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேசும் திரு ராம்நாத் கோவிந்த் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினா் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் இன்று கலந்தகொள்ள உள்ளா் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை கலந்துரையாடினார் இந்த ஆசிரியர்களுக்கு புதுதில்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரகத் துணைத்தலைவர் திரு

விருதுக்கு தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்கள் தொடர்பான விதிமறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இந்த ஆண்டு திருத்தி அமைத்தது வெளிப்படைத்தன்மை நியாயமான தேர்வு முறை ஆகியவற்றை உறுதி செய்ய இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது

வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு

பயங்கரவாதத்தை ஒடுக்குவது

இந்தியா வரும் அமெரிக்க அமைச்சர்கள் இருவரும் பிரதம் திரு நரேந்திர மோடியையும் சந்தித்து பேச உள்ளனர்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டுகள் நிருபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார் சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் அதிகம் பகிரப்படுவதாகவும் இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார் ரானுவத்தினா் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தொடா்பாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவா் இதற்காக தனிக்குழு ஒன்றை ரானுவம் ஏற்படுத்த இருப்பதாக கூறினாா் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

தலைநகர் லக்னோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

ஐம்பத்தொரு வட்சும் ரூபாய் மதிப்பிவான வெள்ள நிவாரண பொருட்கள் அடங்கிய வாகனத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்ச் திரு ஹர்ஷவர்தள் புதுதில்லியிலிருந்து கேரளாவுக்கு இன்று கொடியசைத்து அனுப்பி வைத்தாா்

இடி விளக்குகள் மின் விசிறிகள் உள்ளிட்டவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்கியுள்ளன தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் சார்பில் இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன

இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும்

சுற்றுக்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் உற்பத்தி செய்யப்படும் ளிசக்தியை ரயில்வே துறையில் பயன்படுத்துவது தொடர்பான இரண்டு நாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது ரயில்வே இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா இதில் கலந்துகொண்டு பசுமை எரிசக்தி தொடர்பாக உரையாற்றினார் நவீன தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் மின்துறையில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் காற்று மற்றும் சூரியசக்தி மின்னாற்றல் தட்டுப்பாடு இல்லாதவை என்றும் இந்த வகையில் மின் உற்பத்தியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநாட்டில் பேசிய ரயில்வே வாரியத் தலைவர் திரு அஸ்விளி லோஹானி ரயில்வே துறையில் சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் புதிய வழித்தடங்களை அமைத்தல் அனைத்து வழித்தடங்களையும் மின்மயமாக்குதல் போன்ற பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய ரயில்வேயில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிப்பதாக நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் கூறினார்

இதன் மூலம் இளைஞர்கள் அதிகளவில் இந்த தொழிலுக்கு வரவாய்ப்பு ஏற்படும் என்று அந்த ஆணையத்தின் தலைவர் திரு

சக்சேனா தெரிவித்தார் பாகிஸ்தானில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது

வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் தெஹரிக் இ இன்சாஃப் கட்சியின் வேட்பாளர் திரு

அவருக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் ஷெரிப் பிரிவு ஆதரவு பெற்ற வேட்பாளர் திரு

முடிவுகளை நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அந்நாட்டு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமராக திரு இம்ரான்கான் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை லாகூர் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது

இந்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு பாகிஸ்தானில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அரசு துணை தலைமை வழக்கறிஞருக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைத்தது ஹங்கோி தலைநகர் புடாபெஸ்ட்டில் அண்மையில் நிறைவடைந்த உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்களின் பங்களிப்பு திருப்திகரமாக இருந்தது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் இப்போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் அமைச்சர் திரு ரத்தோரை இன்று சந்தித்தனர் அப்போது பேசிய அவர் இந்திய இளைஞர்களுக்கு அதிக ஆற்றல் உள்ளது என்றும் வருங்காலத்தில் சர்வதேச விளையாட்டுகளில் அதிகளவு பங்கேற்று வெற்றிகளை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மகளிர் சர்வேதச போட்டிகளில் அண்மைக்காலமாக தங்களது திறமையை சிறப்பாக இந்திய வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய குத்துச்சன்டை வீரர்கள் அடுத்த ஒலிம்பிக்கில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை வெல்ல அவர் வாழ்த்து தெரிவித்தார் தென்கொரியாவில் நடைபெற்றுவரும் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஓம் பிரகாஷ் மிதர்வால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்